பயங்கரவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் எதிர்த்து போராடுவது எந்த ஒரு மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வங்கி கடனை திருப்பி செலத்தாதது தொடர்பாக பஞ்சாப் முதலமைச்சரின் மருமகனிடம் சிபிஐ இன்று விசாரணை நடத்தியது

இந்தியாவில் மூன்றுநாள் பயணமாக புதுதில்லி வந்த ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் முன்னதாக ஜோ்டான் மன்னருக்கு குடியரகத்தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது இஸ்லாம் மதத்தின் மனிதநேயத்துடன் நவீன அறிவிபலை பயன்படுத்தி வளர்ச்சிக்காக பாடுபட முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுதில்லியில் இன்று இஸ்லாமிய பாரம்பரியம் புரிந்துணர்வு மற்றும் மிதவாதத்தை ஊக்குவிக்கும் என்ற தலைப்பிலாள நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியா உலகில் உள்ள அனைத்து முக்கிய மதங்களின் தொட்டிலாக திகழ்கிறது என்றார் இந்திய ஜனநாயகம் நாட்டில் நீண்ட நாட்களாக பின்பற்றப்பட்டு வரும் பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதம் மற்றும் அடிப்படைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் எந்தவொரு குறிப்பிட்ட மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று கூறிய பிரதமர் இவை இரண்டும் இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவித்தார் எந்தவொரு மதமும் சகிப்புத்தன்மயின்மை மற்றும் வன்முறையை போதிக்கவில்லை என்றும் அப்பாவி மக்கள் மீது கொடுரமான தாக்குதல்களை நடத்துவோர் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்களாக இருக்கமுடியாது என்றும் பிரதமர் கூறினார் ஜோடான் மன்னா் அப்துல்லா பேசுகையில் உலகில் அமைதியை நிலைநாட்டும் பொறுப்பு இந்தியாவுக்கும் ஜோா்டானுக்கும் உள்ளது என்றாா் வெறுப்புணர்வு மற்றும் வன்முறைக்கு எதிராக போராடவேண்டியது அவசியம் என்று கூறிய அவர் இளைஞர்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரவேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச்செல்வோா் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வகை செய்யும் சுட்ட மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இம்முடிவின்படி கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளுக்கு தப்பிச்செல்வோரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்க நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் மேலும் அத்தகைய குற்றவாளிகளின் அனைத்து சொத்துக்களையும் முடக்கி வைப்பதுடன் அவர்கள் சிவில்வழக்குகள் தொடர முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர வங்கி முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் சுதந்திரமான தணிக்கை மேற்கொள்ள வகைசெய்யும் தேசிய நிதி முறையீடு ஆணையம் ஒன்றை அமைக்கவும் அமைக்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசுத் துறை கணக்கு சேவையில் பணியாற்றுவோருக்கு அதிகளவு நம்பகத்தன்மையும் செயல் திறனும் இருக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

நாட்டின் வரவு செலவு மற்றும் நிதிநிலை குறித்த தகவல்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கப்படுவதால் கணக்குகள் மிகச்சரியாக பராமரிக்கப்படவேண்டும் என்றார் கணக்குகள் வெளியிடப்பட்டபின் எந்த ஒரு சந்தேகத்திற்கோ கேள்விக்கோ இடமளிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கணக்கு பராமரிப்பு முறையில் தொழிற்நுட்பத்தை கவனமாக பயன்படுத்தி அதளை கையாளுவதற்கு ஏதுவாக எளிமை படுத்தவேண்டும் என்றும் திரு அருண்ஜேட்லி கணக்கியல் துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை கேட்டுக்கொண்டார் ஐ என் எக்ஸ் மீடியா நிதிமோசடி வழக்கில் நேற்று சிபிஐ கைது செய்த திரு கார்த்தி சிதம்பரத்திற்கு ஐந்து நாள் சிபிஐ காவலுக்கு அனுமதியளிதது தில்லி தனி நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது நேற்று கைது செய்யப்பட்டபின் ஒரு நாள் சிபிஐ காவலுக்கு அனுமதியளிக்கப்பட்டது அதன்பின்னர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர் படுத்தப்பட்டார் சிபிஐ தரப்பு மற்றும் திரு கார்த்தி சிதம்பரம் வாதங்களை கேட்ட நீதிபதி ஐந்து நாள் சிபிஐ காவலுக்கு அனுமதியளித்தார்

பொருளாதார வளர்ச்சியும் ராணுவ நவீனமயமாக்கலும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படவேண்டும் என ராணுவத்தளபதி ஜெனரல் பிபின்ராவத் கூறியுள்ளார் புத்தில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் ஒருநாடு பாதுகாப்பானதாக இருந்தால்தான் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைய முடியும் என்றார் பாதுகாப்புத்துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதை ஆதித்த பிபின் ராவத் அன்னிய முதலீடுகள் அதிகித்து வருவதற்கும் நாட்டின் எல்லைப்புற நிலைமை மற்றும் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார் சர்க்கரை ஆலைக்காக பெற்ற வங்கி கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பாக பஞ்சாப் முதலமைச்சர் அமரிந்தர் சிங்கின் மருமகன் திரு குர்பால் சிங்கிடம் இன்று மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ விசாரணை நடத்தியது சர்க்கரை ஆலையின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியிடமும் விசாரணை நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

சுட்டவிரோதமாக பணப் பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

மத்திய புலனாய்வு பிரிவாள சிபிஐயும் அமலாக்க இயக்குனரகமும் தவா இரண்டு வழக்குகள் பதிவு செய்து புலனாய்வு மேற்கொண்டுள்ளது

முன்னதாக நடைபெற்ற இறுதிச்சடங்கு நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் மத்திய அமைச்சர்கள் திரு சதானந்தகவுடா திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா மாநிலத்தலைவா் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோா் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினா் அப்போது ஜெயேந்திரரின் மறைவையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அனுப்பியிருந்த இரங்கல் கடிதத்தை மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் விஜயேந்திர சரஸ்வதி ஸ்வாமிகளிடம் வழங்கினார் அமெரிக்காவின் நப்பிக்கை மிகுந்த நாடு இந்தியா என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் கூட்டாக செயல்படுவதில் திறன் மிக்க நாடு என்றும் அந்நாட்டின் பயங்கரவாத நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பாளர் திரு நாதன் ஷேல்ஸ் கூறியிருக்கிறார் ஐ எஸ் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த காணொலி கருத்தரங்கில் வாஷிங்கடனில் இருந்து உரையாற்றிய அவர் எதிர்காலத்தில் பயங்கரவாத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து மேற்கொள்ளும் கூட்டு நடவடிக்கைகள் வலுப்பெறும் என்று கூறினார் அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் இந்திய பிரதமர் திரு நரேந்திரமோடியும் நடத்திய தொடர் பேச்சு வார்த்தைகள் மிக்க ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது என்றும் அவர் கூறினார் தெற்காசிய பகுதியில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பு காலூன்ற கடும் முயற்சி நடந்து வருவதாகவும் அதனை முறியடிக்க அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடம் இணைந்து உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் திரு ஷேல்ஸ் கூறியிருக்கிறார்

ஆசிய மல்யுத்த சேம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போக்காட் வெள்ளி பதக்கம் பெறுவது உறுதியாகியுள்ளது